நாடாளுமன்றநடவடிக்கைகள் எதிர்க்கட்சிகளின் அமளிகாரணமாக இன்றும் பாதிக்கப்பட்டன

காவிரிமேலாண்மைவாரியத்தைஏற்படுத்தவேண்டும் என்றுஅஇஅதிமுகஉறுப்பினர்களும் தெலுங்கானாவில் வேலைவாய்ப்பிற்காள இடஒதுக்கீட்டினைஅதிகரிக்கவேண்டும் என்றுதெலுங்கானா ராஷ்ட்ரீயசமிதிஉறுப்பினர்களும் கோஷங்களைஎழுப்பினர்

மாநிலங்களவையிலும் பல்வேறுகோரிக்கைகளைவலியுறுத்திகாங்கிரஸ்அஇஅதிமுகஉறப்பினர்கள் கோஷங்களைஎழுப்பினர் இதன்காரணமாக அவைநடவடிக்கைகள் நாள் முழுமைக்கும் ஒத்திவைக்கப்பட்டன

இரண்டு ஜி அலைக்கற்றைஒதுக்கீட்டுவழக்கில் திமுகவைசே்ந்ததிரு ஆ ராசா திருமதிகளிமொழிஉள்ளிட்டோரைவிடுவித்துசிபிஐசிறப்பு நீதிமன்றம் வழங்கியதீர்ப்பைஎதிர்த்துஅமலாக்கபிரிவு தாக்கல் செய்தமனுதொடர்பாகபதில் அளிக்குமாறுசம்பந்தப்பட்டவர்களுக்குநோட்டீஸ் அனுப்பதில்லிஉயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது

நேற்று புகுதில்லியில் செய்தியாளர்களிடம் பேசியஅவர் இப்பிரச்சினைதொடர்பாகமக்களவையில் அறிக்கைதாக்கல் செய்வதற்கு காங்கிரஸ் கூட அமைதிக்கவில்லைஎன்றார் காங்கிரஸ் கட்சியின் இத்தகையசெயல்கள் கண்டிக்கத்தக்கதுஎன்றும் அமைச்சர் தெரிவித்தார்

உயிரிழந்தோரின் குடும்பத்தினருக்குஆழ்ந்த இரங்கலையும் அவர் தெரிவித்துள்ளார் குடியரசுத்தலைவா் திருராம்நாத் கோவிந்தும் இந்தசம்பவத்திற்குகண்டனம் தெரிவித்துள்ளாா் கடந்தநான்காண்டுகளாக இப்பிரச்சினையில் மத்திய அரசுமேற்கொண்டநடவடிக்கைகளுக்கு அவர் பாராட்டுதெரிவித்தார்

நாட்டுமக்கள் அனைவரும் இந்ததுயரசம்பவத்திற்கு இரங்கல் தெரிவித்துள்ளதாகவும் பிரதமா் குறிப்பிட்டுள்ளார்

அரசுபணிவழங்கவேண்டியதன் அவசியததைவலியுறுத்தியுள்ளார் பஞ்சாப் முதலமைச்ச் திருஅமரேந்தர்சிங் உயிரிழந்தோரின் குடும்பத்தினருக்கு இரங்கல் தெரிவித்துள்ளார் ஐம்மு கஷ்மீரில் தீவிரவாதிகளுக்கும் காவல்துறையினருக்கும் ஏற்பட்டதுப்பாக்கிசண்டையில் காவலர் ஒருவர் காயமடைந்தார் குப்வாராமாவட்டத்திற்குட்பட்டபகுதியில் இன்றுஅதிகாலைபாதுகாப்புப்படையினர் தேடுதல் வேட்டையைதொடங்கியபோது இந்ததுப்பாக்கிசண்டைநேிட்டதாக அங்கிருந்துவரும் தகவல்கள் தெரிவிக்கின்றன நேற்றுமாலைமுதல் பாதுகாப்புப்படையினர் மேற்கொண்ட இந்ததேர்தல் நடவடிக்கையில் நான்குதீவிரவாதிகள் சுட்டுக்கொல்லப்பட்டனர் இரவில் வெளிச்சகுறைபாடுகாரணமாகநிறுத்தப்பட்டிருந்ததேடுதல்வேட்டை இன்றுகாலைமீண்டும் தொடங்கியதாகபாதுகாப்புப்படையினர் தெரிவித்தனர்

இந்தியாவிற்கானஅறிவியல் தொழில்நுட்பம் எதிர்கால என்றதலைப்பில் இந்தமாநாடுநடைபெறும் என்றும் அவர் தெரிவித்தார்

முன்னதாகநிகழ்ச்சியில் பேசியமணிப்பூர் மாநிலஆளுநர் டாக்டர் நஜ்மாஹெப்துல்லா இளைஞர் சமுதாயத்தினரிடையேகூடுதல் அறிவியல் ஆர்வத்தை துண்டுவதற்குநடவடிக்கைஎடுக்கப்படவேண்டும் என்றார் சரக்குமற்றும் சேவைவரிவிதிப்பு காரணமாகதொழில் நிறுவனங்களிடையே ஆரோக்கியமானபோட்டிநிலவுவதாகமத்திய இணயமைச்சர் திருசௌத்ரிகூறியுள்ளார் புதுதில்லியில் கம்பெனிகளுக்கிடையேயானபோட்டிகுறித்தசட்டம் தொடர்பானமாநாட்டினை இன்றுதொடங்கிவைத்துஅவர் பேசினார் சா்வதேசபொருளாதாரத்தில் இந்தியாவின் நிலைமேம்பட்டுள்ளதாகவும் அவா் குறிப்பிட்டாா்

பொருளாதாரத்தைமேம்படுத்துவதற்காகபிஜேபிதலைமையிலானமத்தியஅரசுகடந்தநான்காண்டுகளி ல் மேற்கொண்டநடவடிக்கைகளையும் அவர் பட்டியலிட்டார்

புதுக்கோட்டைமற்றும் வேலூர் மாவட்டங்களில் பெரியார் சிலைசேதப்பட்டுத்தப்பட்டசம்பவங்கள் கண்டிக்கத்தக்கதுஎன்றுஅவர் குறிப்பிட்டாார் இத்தகையசெயல்களில் ஈடுபடுபவர்கள் யாராக இருந்தாலும் எவ்வளவு உயர்ந்தவர்களாக இருந்தாலும் அவர்கள் மீதுநடவடிக்கைபாயும் என்றுஅவர் கூறினார்

குடிபோதையில் இந்தசெயலில் ஈடுபட்டதுவிசாரணையில் தெரியவந்ததாகவும் முதலமைச்சா் கூறினார் மாவட்டத்தில் பெரியார் சிலையைசேதப்படுத்திய இதேபோல் வேலூர் இருவர் உடனடியாககைதுசெய்யப்பட்டதாகவும் திருளடப்பாடிபழனிசாமிகூறினார் நவ்ரோஸ் பண்டிகையைடுட்டி குடியரசுத்தலைவர் திருராம்நாத் கோவிந்த் பார்சி இன மக்களுக்குவாழ்த்துக்களைதெரிவித்துக்கொண்டுள்ளார் இந்தஆண்டுமகிழ்ச்சியும் வளத்தையும் அளிப்பதாக இருக்கவேண்டும் என்றுவாழ்த்துவதாகஅவர் கூறியுள்ளார்

அப்போதபிரதம் அவர்களுக்குவாழ்த்துக்களைதெரிவித்ததாகமத்தியஅரசின் செய்திக்குறிப்பு தெரிவிக்கிறது

மும்பையில் நடைபெற்றநிகழ்ச்சியில் மகாராஷ்டிரமாநிலமுதன்மை அஞ்சல் அதிகாரிதிரு எஸ் சிஅக்வாலும் டாடாஆராய்ச்சிமையத்தின் இயக்குநர் டாக்டர் சந்தீப் திரிவேதியும் கூட்டாக இதனைவெளியிட்டனர் எல்லைப்பகுதிகளில் சிறியஅளவிலான ஆயுதங்கள் கடத்தப்படுவதைதடுக்கப்படுவதற்கானநடவடிக்கைகளைஐநாவலுப்படுத்தவேண்டும் என்று இந்தியாகேட்டுக்கொண்டுள்ளது

தீவிரவாதத்தால் நாட்டின் பாதுகாப்பு பெருமளவு பாதிக்கப்பட்டிருப்பதாகவும் அவர் கூறினாா் இத்தகையசெயல்களைதடுக்க ஐநாஉறுதியானநடவடிக்கைகளைஎடுக்கவேண்டும் என்றும் அவர் கேட்டுக்கொண்டார்

இதற்கானஅறிவிப்பைஅவரதுஅலுவலகம் முகநூல் பக்கத்தில் வெளியிட்டுள்ளது இருப்பினும் பதவிவிலகலனுக்கானகாரணம் அதில் குறிப்பிடப்படவில்லை

மியான்மர் நாட்டுஅரசியல் சாசனத்தின்படி புதியஅதிபர் தேர்ந்தெடுக்கப்படும் வரை துணைஅதிபர் அப்பொறுப்பைவகிப்பார் என்றுதெரிவிக்கப்பட்டுள்ளது ரோஹிங்கியாபிரச்சினையில் சர்வதேசநாடுகளின் கண்டனத்திற்குமியான்மா் உள்ளாகியுள்ளது

அவசரநிலைபிரகடனப்படுத்தப்பட்டிருந்தபோதுகைதுசெய்யப்பட்ட அந்நாட்டில் இவர்களுக்குஎதிராக இந்தநடவடிக்கைமேற்கொள்ளப்படுகிறது இந்தஅவசரநிலைநாளைமாலையுடன் நிறைவடைகிறது இதனைநீட்டிக்கும் திட்டம் எதுவும் பரிசீலனையில் இல்லைஎன்றுஅந்நாட்டுஅரசுதெரிவித்துள்ளது

இவர்கள் சென்றுகொண்டிருந்தபேருந்துமணிவாஅருகேநிலைதடுமாறிபள்ளத்தாக்கில் விழுந்ததில் இந்தவிபத்துநேரிட்டதாகஅந்நாட்டுகாவல்துறையினர் தெரிவித்தனர்